செய்துள்ளன

ஆர் கே மாத்துரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கோவா மாநில ஆளுநராக திரு சத்தியபால் மாலிக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்

அணிசேரா நாடுகள் உச்சி மாநாட்டை அந்நாடு தவறாக பயன்படுத்துகிறது என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

முதலமைச்சர் பதவியை பிஜேபியை சேர்ந்தவருக்கும் துணை முதலமைச்சர் பதவியை ஜனநாயக் ஜனதா கட்சியை சேர்ந்தவருக்கும் வழங்குவது என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருகட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளன ஜனநாயக் ஜனதா கட்சியின் தலைவர் திரு துஷ்யந்த் சவுதாலா புதுதில்லியில் பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷாவை நேற்று இரவு சந்தித்து பேசிய பின் தற்போதைய முதலமைச்சா் திரு மனோகரநாத் கட்டார் முன்னிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஹரியானாவில் இருகட்சிகளின் தலைவர்களும் இன்று ஆளுநரை சந்தித்து புதிய அரசை உரிமை கோர உள்ளனா் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைக்க வேண்டுமென்ற நோக்கில் பிஜேபியும் ஜனநாயக் ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்துள்ளதாக திரு துஷ்யந்த் சவுதாவா தெரிவித்தாா் ஹரியானாவில் பிஜேபியின் சுட்டப்பேரவை தலைவரை தேர்வுசெய்ய அக்கட்சியின் புதிய சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது இதில் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர் திரு அருண்சிங் ஆகியோா் மத்திய பாா்வையாளர்களாக பங்கேற்க உள்ளனா் மகாராஷ்டிரா சுட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி சிவசேனா கூட்டணி பெரும்பான்மை பலம் பெற்று ஆட்சியை தக்க வைத்துக்கொண்டுள்ள நிலையில் அங்கு ஆட்சி அமைப்பதற்காள நடவடிக்கைகளை இருகட்சிகளும் தொடங்கியுள்ளன புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சிவசேனா சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்ரே தலைமையில் இன்று நடைபெறுகிறது அதை தொடர்ந்து பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷாவுடன் திரு உத்தவ் தாக்ரே ஆவோசனை நடத்துவார் என்று தீபாவளி பண்டிகைக்கு பின்னர் புதிய அரசு பொறுப்பு ஏற்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநராக திரு ஜி சி முர்மு நியமிக்கப்பட்டுள்ளாா் லடாக் துணைநிலை ஆளுநராக ஆர் கே மாத்துர் நியமிக்கப்படுவதாக குடியரசுத் தலைவர் மாளிகை நேற்று வெளியிட்டுள்ள செய்திகுறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரித்து இரு யூனியன் பிரதேசங்களாக மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது

ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் கோவா மாநில ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மிசோரம் ஆளுநராக திரு பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை நியமிக்கப்படுவதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திகுறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளாா்

பாதுகாப்புத் துறை செயலாளர் தகவல் ஆணையத்தின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லே லடாக் பகுதியில் உள்ள மக்கள் ஜனநாயக்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதை வட்டார வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் உறுதிபடுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இந்த தேர்தலை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தேர்தல் பணியாளர்களுக்கும் மக்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்து கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் லே லடாக் பகுதியில் இளைய சமுதாயத்தினர் தலைமையில் புதிய உதயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இந்தப் புயலின் காரணமாக கர்நாடகா கோவா மற்றும் தெற்கு கொங்கன் கடலோரப் பகுதிகளில் மிதமானது முதல் பலத்த மழைப் பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது

அணிசேரா நாடுகள் உச்சி மாநாட்டை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துகிறது என குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார்

தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் கைவிட வேண்டும் என்று கூறிய அவர் அது அந்த நாட்டிற்கும் அண்டை நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நன்மை பயக்கும் என்று குறிப்பிட்டாா் அணிசேரா நாடுகள் அமைப்பின் கூட்டத்தில் தவறான கருத்துகளை அந்நாடு தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டாா் தீவிரவாதத்தை ஒடுக்க அணிசேரா நாடுகள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தீவிரவாதம் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகிறது என்று அவர் கூறினார் சுகாதாரம் கல்வி பசுமை எரிசக்தி வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தாள் இந்த மாநாட்டின் இடையே ஈரான் அதிபர் திரு ஹசன் ரவுகானி ஆப்கான் அதிபர் திரு அஸ்ரஃப் கனி நேபாளம் மற்றும் பங்ளாதேஷ் பிரதமா்கள் உள்ளிட்ட உலக தலைவர்களை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினாா் இந்தியாவில் முதலீடுகளை ஊக்குவிக்க பல்வேறு நடிவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய எஃகு மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஜப்பான் சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டின் எஃகு தொழில்துறையினரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஜப்பான் எஃகு தொழில்துறையினா் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் நிறுவனங்களுக்கான வரிகுறைப்பு புதிய முதலீடுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வரிச் சலுகைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் இந்தியாவில் அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினா் பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக எளிதில் தொழில் தொடங்க கூடிய நாடுகளின் தரவரிசைப் பட்டியலில் இந்தியா நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் சீனா மற்றும் இந்தியாவிலிருந்து பிரேசிலுக்கு கற்றுவா செல்லும் பயணிகளுக்கு விசா தேவையில்லை என்று பிரேசில் அதிபர் திரு ஜெயிர் போல்சனாரோ கூறியுள்ளார் ஏற்கெனவே அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் கனடா ஆகிய நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயனிகளுக்கு விசா பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தாா் தற்போது இந்தியா மற்றும் சீனா பயணாளிகளுக்கு இதை விரிவுப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரேசில் அதிபர் நேற்று சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் லீ கிகியாங்கை சந்தித்துப்பேசிய பிள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக ரானுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத் கூறியுள்ளார் புது தில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதிகளை உள்ளடக்கியது என்று தெரிவித்தார் அந்த பகுதிகளை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் பிரெஞ்சு ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக்சாய்ராஜ் ரங்கி ரெட்டி ஷிராக் செட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியது

நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து தோல்வி அடைந்தாா்

மற்றொரு மகளிர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்தாா்